நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் துணை நிலை ஆளுநனர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள அண்ணா திடலை ஸ்மார்ட் நகர திட்த்தின் கீழ் சிறு விளையாட்டு அரங்கமாக மேம்படுத்தும் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

பயிர்காப்பீடு பிரதமரின் பயிர்க் காப்பீட்டுத் திட்டத்தினால் நாட்டில் காப்பீட்டு வசதி உள்ள நிலங்களின் பரப்பளவு அதிகரித்து கோடிக்கணக்கிலான விவசாயிகள் பயன் பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்திற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையத்திற்கும் இடையே அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கடல் பரப்பில் வானிலை கட்டமைப்புகளை நிறுவுதல் சுனாமி முன் எச்சரிக்கை வசதிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளில் பரஸ்பரம் ஒத்துழைக்கவும் நில நடுக்கம் பற்றிய தகவல்கள் மற்றும் மணற்புயல் தொடர்பான முன் எச்சரிக்கைகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது நிஷாங்க் புதிய கல்வி கொள்கையின் அமலாக்கம் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தி உள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் அமலாக்கத்தை ஒருங்கிணைக்க மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி துறைகளுக்கு இடையே பணிக்குழு ஒன்றை அமைக்கலாம் என்று இக்கூட்டத்தின் போது அமைச்சர் பரிந்துரைத்தார் மாணவர்கள் பள்ளி கல்வியில் இருந்து சுமுகமான முறையில் உயர்கல்விக்கு மாறுவதை இந்தப் பணிக்குழு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில்நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியதும் அவசியம் என்று அவர் கூறினார்

பொங்கல் வாழத்து புதுச்சேரி துணை நிலை ஆளுநனர் டாக்டர் கிரண்பேடி மாநில மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சூரிய கடவுளுக்கும் இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றிக் கடன் செலுத்துவதற்கான பொங்கல் திருநாள் தமிழ்ப் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் உலகெங்கிலும் உள்ள தமிழ்மக்களால் கொண்டாடப்படும் பண்டிகை என்றும் இதர பண்டிகைகளில் இருந்து வேறு பட்டு சமுக ரீதியில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையில் ஜல்லிக் கட்டு போன்ற சமுக விளையாட்டுகளும் இடம்பெறுவது சிறப்பானது என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

நாராயணசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர்

காரைக்கால் பகுதிக்கும் சேர்த்து இந்த தடுப்பூசிகள் பெறப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

ஜன் அந்தோலன் புதுச்சேரியில் கொரோனா பிரச்சனை இன்னும் முடியாத நிலையில் பொங்கல் பண்டிகையும் வருவதால் முகக் கவசம் சமுக கொரோனா இடைவெளி உள்ளிட்ட தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதில் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் கொரோனா வந்து விட்டால் சிகிச்சை கடினம் செலவு அதிகம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாறன் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பணி அதிகாரியாகவும் மாற்றப்படுவதாக துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு

நாராயணசாமிக்கும் மின்துறை ஊழியர் பிரதிநிதிகளுக்கும் இடையே நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மின்துறை ஊழியர் பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சரை சந்திக்க முதலமைச்சர் உறுதியளித்தார்

காற்றழுத்தம் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி உள்ளது இதனால் தமிழகத்தின் தென்மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவத்துள்ளது இம்முறை தாமதமாக தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்னும் நீடிக்கின்ற போதிலும் புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை மேலும் வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது